நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார்

நிகழ்ச்சி இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்க ஏதுவாக குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த பரிசீலித்து வருவதாக அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

தேதிவரை நீட்டிக்கப்பட்டுள்ளது

போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது

புதுதில்லியில் உள்ள விமானப்படையின் விமான நிலையத்தில் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர்கள் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றம் ஏராளமான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை நேரில் வரவேற்றனர்

தற்போது உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதை கண்கூடாக காணமுடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார்

நாட்டின் பாதுகாப்புப் படையினருக்கு தலைவணங்குவதாக அவர் கூறினார் நவராத்திரியை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் ஏழுநாள் அரசுமுறைப் பயணம் காரணமாக அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர்

இந்நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உரையாற்றினார் தொடர்ந்து ஐ நாவில் பருவநிலை உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு மோடி பங்கேற்றார்

காந்தி சூரிய சக்தி பூங்கா மற்றும் தபால் தலை வெளியிடும் நிகழ்ச்சியிலும் அவர் சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொண்டார் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களை தனித்தனியே சந்தித்த பிரதமர் திரு மோடி ராஜாங்க உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தினார் கடந்த வெள்ளிக்கிழமை ஐ நா பொதுச்சபையில் பிரதமர் திரு மோடி உரையாற்றினார் ஐ நா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் ஆற்றிய உரைக்கு இந்தியா தனது கண்டனத்ததை பதிவு செய்துள்ளது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவரது உரை இருந்ததாக இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டது இம்ரான்கான் உரைக்கு பதிலளிக்கும் உரிமையை பயன்படுத்தி இந்தியா இஇந்த கருத்தை பதிவு செய்துள்ளது ஐ நாவில் உள்ள இந்திய தூதர் விதிஷா மைத்ரா இந்தியாவின் கருத்தை பதிவு செய்த போது பாகிஸ்தான் பிரதமா் ஐ நா பொதுசபையில் தெரிவித்த கருத்துகள் உறுப்பு நாடுகளுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் அணு ஆயுதம் பிரயோகம் குறித்து இம்ரான்கான் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பது தரதிஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ளார் இந்திய மக்களை பொறுத்தவரை தங்களுக்காக பேசுவதற்கு யாரையும் அழைக்கவில்லை என்றும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பயங்கரவாத கொள்கைகளை வெறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பாகவுள்ளது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 அகில இந்திய வானெலியின் இணையதளம் மற்றும் செயலியிலும் இந்த ஒலிபரப்பை கேட்கலாம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எளிதாக கடன் உதவி வழங்க ஏதுவாக குறியீடு முறையை கொண்டுவருவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தரைவழிப் போக்குவரத்து மற்றும் சிறுதொழில்கள் துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் சென்னையில் மகளிர் தொழில் முனைவோர் இடையே பேசிய அவர் சர்வதேச காரணங்களால் தொழில் வாய்ப்புகள் அமைவதாகக் கூறினார் தில்லி அலகாபாத் வழியாக மதரா இட்டாவா வரை யமுனா நதியில் நீர் வழிப்பாதையை ஏற்படுத்துவதற்காக திட்ட அறிக்கை தயாராகி வருவதாக அவர் கூறினார் சிறு தொழில் துறையினரின் செலவினம் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்நிறுவனங்கள் இணையதள வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக பிரத்யேக தேசிய இணையதளம் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அடுத்த இந்தாண்டுகளில் இத்துறையில் ஐந்து கோடி வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஆட்டோ மொபைல் துறையில் சிநிது தேக்கம் இருந்தாலும் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளதாகவும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார் நாடு முழுவதும் தண்ணீர் மேலாண்மை கட்டமைப்பை சீரான முறையில் கையாள தேசிய நீர்க்கொள்கை மாற்றியமைக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆறாவது இந்திய நீர் வாரத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தேசிய நீர் பயன்பாடு தேவைக்கான அமைப்பு உருவாக்கப்படும் என்று கூறினார் நாட்டில் சிறந்த முறையிலான நீர் மேலாண்மையை கையாள்வதன் மூலம் வாழ்வாதாரம் மேம்படும் என்று கூறினார் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீட்டில் தீர்வுகாண சட்ட நடைமுறை தேவை என்றும் அவர் கூறினார் மாநிலங்கள் தங்களிடமுள்ள நீர் இருப்பு மற்றம் பயன்பாட்டை மற்ற மாநிலங்களுடன் பரிமாறிக்கொள்ளவேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை உலக தலைவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் அமைதி ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் தீவிரவாதம் மனிதநேயத்திற்கு எதிரானது என்று கூறினார் சர்வதேச அளவில் அனைவரும் ஒன்றிணைந்து அமைதியை ஏற்படுத்துவதுடன் வன்முறையை தூண்டி நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துவோரை ஒடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் உலக நாடுகள் அனைத்தையும் இந்தியா இ ஒரே குடும்பமாக கருதுவதை அவர் குறிப்பிட்டார் எப்போதும் அமைதியை விரும்பும் நன்னாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்திய மொழிகளை பாதுகாப்பது அரசுடன் பொதுமக்களும் இணைந்து இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாய்மொழியில் மக்கள் பேச பழக வேண்டும் என்றும் அடிப்படை கல்வியில் இருந்தே தாய்மொழி கற்றலை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் கூறினார் அன்றாட பயன்பாட்டில் தாய்மொழியை பயன்படுத்துவதன் மூலம் இத்தகைய மொழிகளை பாதுகாக்க முடியும் என்று அவர் கூறினார்

இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருமான வரி நிரந்தர கணக்கு எண்ணான பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கெனவே இதற்கான அவகாசம் நாளையுடன் நிறைவடைய இருந்த நிலையில் பொதமக்களின் கோரிக்கையை ஏற்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் சரக்கு வளாகங்கள் அமைக்கப்படும் என விமானத்துறையின் பிராந்திய இயக்குநர் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு நேர்காணல் வழங்கிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பதினெட்டு விமான நிலையங்களிலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் புதிதாக விமான நிலையங்கள் தேவைப்படும் இடங்களில் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகைகள் இன்று தொடங்குகிறது ஒன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் தென் மாநிலங்களில் கொலு அமைத்தும் வட மாநிலங்களில் துர்காபூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது

உத்தரப்பிரதேசத்தில் பிரசித்திப்பெற்ற விந்திய வாஷினி தேவி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே வழிபாடு செய்து வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள கோவில்களில் கொலு அமைக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளிலும் மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் விழா சரஸ்வதி பூஜையாகவும் பத்தாம் நாளில் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தானில் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் உள்ள சாமன் பகுதியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் அந்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் ஜமாத் உலிமா ஐ இஸ்லாம் ஃபாசல் இயக்கத்தின் தலைவர் ஒருவர் இதில் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது

முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டது

இதன் மூலம் இந்திய அணி அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளது நாளை நடைபெறும் இறுதி சுற்றில் இந்திய அணி பங்கேற்கவுள்ளது இந்த அணியில் முகமது அனாஸ் வி கே விஸ்மாயா ஜிஸ்னா மேத்யூ மற்றும் டாம் நிர்மல் நோஹா ஆகியோர் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றனர்

நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி துவக்கத்திலிருந்து ஆதிக்கம் செலுத்தியது ஹர்மன்ப்ரீத் இரண்டு கோல்களையும் மன்பிரீத் சிங் நீலகண்ட ஷர்மா மந்தீப்சிங் ருபிந்தர்பால் சிங் ஆகியோர் தலா ஒரு கோலையும் போட்டனர்